பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி

பழனிசாமி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாளை கோவிட் தடுப்பு பணிகளை ஆய்வு மேற்கொள்கிறார்

ரசாயன கழிவுகள் தென்பெண்ணை ஆற்றில் கலப்பதை நிரந்தரமாக தடுக்க கர்நாடக மாநில அரசுடன் தமிழக அரசு பேச்சுவார்த்தை மேற்கொண்டுள்ளதாக மாநில சுற்று சூழல் துறை அமைச்சர் திரு

தமிழகத்தில் பள்ளிகளை திறப்பது தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது பெற்றோர்கள் ஆர்வமுடன் இதில் கருத்துக்களை தெரிவித்தனர் இனி விரிவான செய்திகள் பிரதமர் பிரதமர் திரு

இதன் ஒருபகுதியாக பிரபல கூடைப்பந்து வீரர் பிரசாந்தி சிங்குடன் அவர் காசி உரையாற்றுகையில் மக்கள் சவால்களை வாய்ப்புகளாக மாற்றியிருப்பதாக பாராட்டு தெரிவித்தார் சம்பூர்ன ஆனந்த் விளையாட்டரங்கில் ஏற்படுத்தப்பட்டுள்ள வசதிகளை வீர வீராங்கனைகள் முறையாக பயன்படுத்தி இவ்வளாகத்தை தூய்மையாக பராமரிக்க அறிவுறுத்தினார்

எடப்பாடி

பழனிசாமி கோவிட் தடுப்பு நடவடிக்கைகள் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்த தமது ஆய்வின் தொடர்ச்சியாக நாளை கன்னியாகுமரியில் ஆய்வு மேற்கொள்கிறார் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கோவிட் தடுப்பு பணிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து பல்துறை அதிகாரிகளுடன் கேட்டறியும் முதலமைச்சர் மாவட்டத்தில் முடிவுற்ற பல்வேறு திட்டங்களை திறந்துவைப்பதுடன் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பயனாளிகளுக்கு நல திட்ட உதவிகளை வழங்குவார் மாவட்டத்தில் உள்ள சிறு குறு தொழில் முனைவோர் விவசாய பிரதிநிதிகள் மகளிர் சுய உதவி குழுவினர் ஆகியோருடன் கலந்துரையாடுகிறார்

பல்வேறு வளர்ச்சி திட்ட அறிவிப்புகளையும் முதலமைச்சர் வெளியிடுவார்

ஈரோடு மாவட்டத்தில் சாயப்பட்டறைகளால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதை நிரந்தரமாக தடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் காற்று மாசுவை கருத்தில் கொண்டு தீபாவளி பண்டிகையின்போது காலை ஒரு மணி நேரம் மாலை ஒரு மணி நேரம் மக்கள் பாதுகாப்பாக பட்டாசுகளை வெடிக்க அவர் அறிவுறுத்தினார்

அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் பெற்றோர்கள் கோவிட் விதிமுறைகளை பின்பற்றி கலந்துகொண்டு தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் இதில் நேரடியாக கலந்துகொள்ள முடியாத பெற்றோர்கள் கடிதம் மூலம் தங்களது கருத்துக்களை தெரிவிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது

சேலம் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் குழந்தைகளின் பாதுகாப்பை குறித்து பள்ளிகள் திறப்பதை தள்ளிவைக்க வேண்டும் என்று பெரும்பாலான பெற்றோர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர்

கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளிகளை திறப்பது குறித்து பெற்றோர்களிடம் மாவட்ட கல்வி அலுவலர் கருத்துக்களை கேட்டறிந்தார்

பாஸ்கரன் இன்று துவக்கிவைத்தார்

பி

நேற்று அபுதாபியில் நடைபெற்ற இராண்டாவது குவாலி

இதனையடுத்து துபாயில் நாளை நடைபெறும் இறுதி போட்டியில் மும்பை இண்டியன்ஸ் டெல்லி கேப்பிட்டல்ஸை எதிர்கொள்கிறது